ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

இப்ராஹிம் ஆகிய இரண்டு அமைப்புகளுக்கு தடை விதிக்க அந்நாட்டு அதிபர் மைத்ரி பால சிறிசேனா முடிவு செய்துள்ளார்

அணியை வென்றது

இதற்கான தேர்தல் பிரச்சாரம் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ப ஆகியோர் உத்தரபிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக் கூட்டத்தல் பங்கேற்றனர் கள்ளோஜ் பொதுக்கூட்டத்தில் பேசிய திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அறிமுகம் செய்த பல்வேறு திட்டங்களின் மூலம் மக்கள் பயனடைந்துள்ளதாக கூறினாா் தீவிரவாதத்துடன் பிஜேபி சமரசம் செய்து கொள்ளாது என்று சூறிய அவர் தேசிய பாதுகாப்புக்காக கட்சி பாடுபடும் என்று தெரிவித்தார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ரேபரேலி மற்றும் அமேதி தொகுதிகளில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டார் அமேதியில் பேசிய அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நாட்டில் உள்ள இளைஞர்களின் நலனுக்காக பாடுபடவில்லை என்றும் வேலைவாய்ப்பின்மை விகிதம் அதிகரித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வசதிப்படைத்தவர்களின் நலனுக்காகவே செயல்படுவதாக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி குற்றம்சாட்டினார்

பிஜேபி சார்பில் சின்சோலி தொகுதியில் திரு அவிளாஷ் ஜாதவும் குன்ட்கல் தொகுதியில் சிக்கனகவுடா பட்டீலும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் காங்கிரஸ் சார்பில் சின்சோலி தொகுதியில் திரு கபாஷ் ரத்தோடும் குன்ட்கல் தொகுதியில் குசுமாவதி ஷிவாலியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் குன்ட்கல் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினர் சி எஸ் ஷிவாலி காலமானதையடுத்தும் சின்சோலி தொகுதியின் காங்கிரஸ் உறுப்பினா் திரு உமேஷ் ஜாதவ் ராஜினாமா செய்ததையடுத்தும் அத்தொகுதிகளில் இடைத் தேர்தல் நடைபெறவுள்ளது

இது குறித்து தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடு முழுவதும்

மதுரை மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் அனுமதியின்றி அதிகாரிகள் சென்றது தொடர்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரியான மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இடம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதுதொடர்பாக அத்தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் தொடர்ந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில்நேற்று நீதிபதிகள் திருஎஸ் மணிக்குமார் மற்றும் திரு சுப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாவட்ட ஆட்சியர் திரு நடராஜன் மற்றும் மதுரை மேற்கு சுட்டப்பேரவைத் தொகுதி உதவித் தேர்தல் அதிகாரியான திரு குருசந்திரன் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு ராஜசேகரன் காவல்துறை உதவி ஆணையர் திரு மோகன்தாஸ் ஆகியோர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகத் தெரிவித்தார் மேலும் மதுரை மாவட்ட தேர்தல் அதிகாரியாக திரு எஸ் நாகராஜனும் உதவி தேர்தல் அதிகாரியாக திரு சாந்தகுமாரும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன் இந்த விவகாரத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் குற்றவியல் மற்றும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது

தமிழகத்தில் சுட்டப்பேரவை இடைத் தேர்தல் நடைபெற உள்ள திருப்பரங்குன்றம் ஓட்டப்பிடாரம் அரவக்குறிச்சி சூலூர் ஆகிய நான்கு தொகுதிகளிலும் வேட்பு மனு தாக்கலுக்கு நாளை கடைசி நாளாகும்

இலங்கை குண்டுவெடிப்பில் தொடர்புடைய தேசிய தவ்ஹீத் ஜமாத் ஜமாத்தி மில்லத் இப்ராஹிம் ஆகிய இரண்டு அமைப்புகளுக்கு தடை விதிக்க அந்நாட்டு அதிபர் மைத்ரி பால சிறிகேனா முடிவு செய்துள்ளார் தாக்குதலுக்குபின் பிறப்பிக்கப்பட்ட அவசர சுட்டத்தின்கீழ் இந்த முடிவை அவர் மேற்கொண்டுள்ளாா் இதன் மூலம் அந்த அமைப்புகளின் அனைத்து நடவடிக்கைகளும் தடை செய்யப்பட்டு சொத்துகளும் பறிமுதல் செய்யப்படும் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இலங்கையில் அண்மையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடையவர்கள் தலைமறைவானதையடுத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார் இது குறித்து தூா்தர்ஷன் செய்தி தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் கொள்கைகளில் வேறுபாடுகள் இருந்தாலும் அதனை தீவிரவாத செயல்கள் மூலம் நிறைவேற்ற முடியாது என்று கூறினாா் தற்கொலை தாக்குதல் தொடர்பாக இந்தியா புலனாய்வு தகவல்களை தமது நாட்டுடன் பகிா்ந்து கொண்டதாக கூறிய அவர் அதன்படி தங்களது புலனாய்வுத்துறை நடந்துகொள்ளவில்லை என்று தெரிவித்தார் இந்தியாவும் இலங்கையும் தீவிரவாத இயக்கங்கள் குறித்த புலனாய்வு தகவல்களை பரிமாறிக் கொள்வதாகவும் திரு ரணில் விக்ரமசிங்கே கூறினார்

பவர் காயமடைந்தனர் சும்பா மாவட்டம் பஞ்ச் புல்லா என்ற இடத்தில் நேற்றிரவு இந்த சும்பவம் நேரிட்டது பதன்கோட்டிலிருந்து டல்ஹவுசிக்கு தனியாா் பேருந்து சென்றுக் கொண்டிருந்தபோது இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதையடுத்து மாவட்ட நிர்வாகத்துடன் காவல்துறையினா் ராணுவம் மற்றும் உள்ளுர் மக்கள் ஆகியோர் இணைந்து மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டனர்

சத்திஷ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டதில் மாவோயிஸ்டுகள் நடத்திய தாக்குதலில் இரண்டு பாதுகாப்பு படையினர் உயிரிழந்தனர் மாவட்ட காவல்துறையினர் பாமெத் பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இச்சம்பவம் நிகழ்ந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இச்சம்பவத்தில் உள்ளுரை சேர்ந்த இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் அவர்கள் தெலங்கானா மாநிலம் செர்லாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் தென்கிழக்கு வங்க கடலில் உருவான ஃபோனி புயல் இன்று பிற்பகல் கடும் புயலாக மாற வாய்ப்புள்ளது இது மேலும் வலுவடைந்து நாளை அதிதீவிர புயவாக மாறக்கூடும் என்றும் இந்திய வாளிலை மையம் தெரிவித்துள்ளது

இதன் காரணாமாக கேரளாவின் பல பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைபெய்யக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது வட தமிழகம் மற்றும் ஆந்திர பிரதேச கடற்கரை பகுதிகளில் சில இடங்களில் வரும் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் லேசானதுமுதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வாளிலை ஆய்வும் தெரிவித்துள்ளது